சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களையும்

இந்தியாவுக்கு எதிரான ஆடவர் மற்றும் மகளிர் முதலாவது டுவெண்டி டுவெண்டிகிரிக்கெட் போட்டிகளில் நியுசிலாந்து வெற்றி பெற்றுள்ளது பிரதமின் பயிர்க்காப்பீட்டுத் திட்டத்தை செயல்படுத்துவதில் இந்தியாவிலேயே தமிழகம் தான் முதலிடத்தில் உள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளாா்

அவிநாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு இம்மாத இறுதிக்குள் அடிக்கல் நாட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் சென்னை அருகே இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் உணவுப்பூங்கா ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார் கோதாவரி காவிரி நதிகளை இணைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகக் கூறிய அவர் காவிரி பிரச்சினையில் தமிழக விவசாயிகளின் உரிமைகளை அஇஅதிமுக அரசு நிலைநாட்டி உள்ளதாகக் கூறினார்

கோவை நகரில் மெட்ரோ ரயில்திட்டத்தின் ஆரம்பக்கட்ட பணிகள் ஒராண்டில் முடிவடையும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் கோவையில் இன்று கொடிசியா தொழில்பூங்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான விரிவான சாத்தியக்கூறு மற்றும் திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார்

வரவிருக்கும் நாடாளுமன்றத் தேர்தலில் தமிழகத்தில் அஇஅதிமுக தலைமையில்தான் கூட்டனி அமையும் என்று அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஒ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டணி குறித்து முடிவு செய்த பின்னர் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுக்கள் நடத்தப்படும் என்றார் முல்லைப் பெரியாறு அணை தொடா்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு உரிமையை நிலைநாட்ட நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு பன்னீர்செல்வம் தெரிவித்தார் தமிழகத்தில் தேவைக்கு அதிகமாக மின் உற்பத்தி இருப்பதால் வரும் கோடைக் காலத்தில் மின்வெட்டு ஏற்பட வாய்ப்பே இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு பி தங்கமணி தெரிவித்துள்ளார் நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகம் மின்மிகை மாநிலமாக உள்ளது என்று தெரிவித்தார் அஇஅதிமுகவில் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருவதாக கூறிய அவர் கூட்டணி குறித்து கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் முடிவு செய்வார்கள் என்று கூறினார் பெண்குழந்தைகளுக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதால் பள்ளிகளில் பெண் குழந்தைகள் சேர்க்கை அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்கலாம் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக தூக்கல் செய்யப்பட்ட சீராய்வு மனுக்கள் மீதான தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது

விசாரணையின்போது நடந்த நீண்ட வாதத்திற்கு பின்னர் தீர்ப்பை ஒத்திவைப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர் நாடாளுமன்றத்தின் இருஅவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த பிஜூ ஜனதாதள் உறுப்பினர் லாடு கிஷோரின் மறைவு குறித்து இரங்கல் குறிப்பை வாசித்தார் பின்னர் உறுப்பினர்கள் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து அவையில் இரண்டு நிமிடம் மவுனம் அனுசரித்தனர் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் மக்களவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவை இன்று காலை தொடங்கியதும் எதிர்க்கட்சிகள் பல்வேறு கோரிக்கைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் அவைத்தலைவா திரு வெங்கையா நாயுடு பிற்பகல் இரண்டு மனி வரை அவையை ஒத்திவைத்தார் பிற்பகலில் மீண்டும் அவை கூடியபோதும் அதே நிலை நீடித்ததால் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது சென்னை மாநகராட்சி ஊழல் கண்காணிப்பு பிரிவை கூண்டோடு கலைக்கவேண்டும் என்ற தனி நீதிபதியின் உத்தரவை சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு ரத்து செய்துள்ளது மாநகராட்சி நிலத்தை தனியார் ஒருவர் ஆக்கிரமித்தது தொடர்பான விவகாரத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என கூறி ஷெனாய் நகரைச்சேர்ந்த ஒருவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த தனி நீதிபதி திரு எஸ் எம் சுப்பிரமணியம் ஊழல் கண்காணிப்பு பிரிவை கலைத்து விட்டு புதிய அதிகாரிகளை கொண்டு புதிய அமைப்பை உருவாக்கவேண்டும் என உத்தரவிட்டார் இதனை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாித்த நீதிபதிகள் திரு டி எஸ் சிவஞானம் திருமதி பவானி சுப்பராயன் ஆகியோரைக்கொண்ட அமர்வு தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்துள்ளது

இந்த விருதில் ஒரு வட்சும் ரூபாய் ரொக்க பரிசு தாமிரப்பத்திரம் மற்றும் சால்வை ஆகியவை அடங்கும்

கான்பூரில் நிகழ்ந்த வன்முறை சும்பவங்கள் குறித்து விசாரணை மேற்கொள்வதற்காக சிறப்புக் குழுவை உத்திரபிரதேச மாநில அரசு ஏற்படுத்தியுள்ளது அம்மாநிலத்தின் காவல்துறை இயக்குநராக பணியாற்றி ஒய்வுபெற்ற திரு அதுல் தலைமையிலான நானகு உறுப்பினர்கள் கொண்ட குழு விசாரணை அறிக்கையை ஆறு மாதங்களுக்குள் சமா்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது

தனியார் பொறியியல் கல்லூரிகளின் ஆசிரியர்களிடமிருந்து வாங்கி வைக்கப்பட்ட அனைத்து அசல் சான்றிதழ்களையும் அவர்களிடம் திருப்பி கொடுக்குமாறு சம்பந்தப்பட்ட கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் பிறப்பித்த உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது அண்ணாபல்கலைக்கழகத்தின் சுற்றிக்கையை எதிர்த்து அகில இந்திய தனியார் கல்விநிறுவனங்கள் சங்கத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் அசல் சான்றிதழ்களை திரும்ப ஒப்படைத்தால் கல்வியாண்டின் இடையிலேயே ஆசிரியர்கள் வேறு கல்லூரிக்கு மாறக்கூடும் என்றும் இதனால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா அண்ணாபல்கலைக்கழக பதிவாளர் இரண்டு வாரத்தில் பதிலளிக்கவேண்டும் என்று உத்தரவிட்டார் அதுவரை கற்றறிக்கைக்கு இடைக்கால தடை விதிப்பதாக அவர் தெரிவித்தார் திருவண்ணாமலையிலிருந்து பெங்களூரு கொண்டு செல்லப்படும் பெருமாள் சிலைக்கு தடை விதிக்கக் கோரிய மனுவை சென்னை உயா்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது

கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பில் தொழில்நெறி வழிகாட்டி பயிற்சி மற்றும் கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் திரு பிரபாகர் தொடங்கி வைத்தார் மத்தியஅரசு அறிவித்த குறைந்தபட்ச ஆதரவு விலையில் தேனி மாவட்டத்தில் முதன்முறையாக துவரை கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக வேளாண்மை விற்பனைக்குழு துணை இயக்குநர் திரு சத்யராய் தெரிவித்துள்ளார்

இந்திய தரப்பில் ஹர்தீப் பாண்டியா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினார்

வெலிங்டனில் நடைபெற்ற மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியிலும் இந்தியா தோல்வியடைந்தது